நரேந்திரமோடி இன்று தில்லி திரும்பினார்

செய்வதற்காக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சக குழு ஒன்று இரண்டு நாள் பயணமாக இன்று காஷ்மீர் செல்கிறது

இடம்பெறாதவர்கள் காவலில் வைக்கப்பட மாட்டார்கள் என்று அஸ்ஸாம் அரசு அறிவித்துள்ளது

அணைக்க விமானங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான டன் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படுகிறது பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் நாடுகளில் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை புதுதில்லி திரும்பினார் இந்த பயணத்தின்போது பிரதமர் டிஜிட்டல் முறையிலான பரிமாற்றம் அதற்கான தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து வலியுறுத்தினார் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கவும் நீழ்வளத்தை பேணவும் சூரியசக்தியை பயன்படுத்தவும் தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாத்து அவற்றின் எதிர்காலத்தை உறுதி செய்யவும் இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளை அவர் இந்த பயணத்தின்போது விவரித்தார் கஷ்மீர் பிரச்சினையில் மூன்றாவது தரப்புக்கு இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டவட்டமாக தெரிவித்ததுடன் இது குறித்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் என்றும் அறிவித்தார் பிரான்ஸில் நடைபெற்ற ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டின் இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பபை சந்தித்து பிரதமர் ஆலோசனை நடத்தினார்

இந்தியாவும் பாகிஸ்தானும் வறுமை சமூக தீமைகள் ஆகியவற்றை நீக்கவும் இரு நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கும் பாடுபட வேண்டுமென்று திரு நரேந்திரமோடி இந்த பயணத்தின்போது எடுத்துரைத்தார் பிரதம் ் திரு நரேந்திரமோடி தமது வெளிநாட்டுப் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அதிகாலை தில்லி திரும்பியதும் உடனடியாக மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சள் அருண்ஜேட்லியின் வீட்டிற்குச் சென்றார் அங்கு அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் தி அமித்ஷா வும் சென்றிருந்தார் மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சக குழு ஒன்று இரண்டு நாள் பயணமாக இன்று காஷ்மீர் செல்கிறது இக்குழுவினர் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களை அமல்படுத்துவது குறித்து அங்கு ஆய்வு மேற்கொள்ளவுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியின் வளர்ச்சிக்காக பள்ளிகள் கல்லூரிகள் திறன்மேம்பாட்டு மையங்கள் மருத்துவமனைகள் மற்றும் இதர வசதிகளை தொடங்குவது குறித்து இக்குழு மதிப்பீடு செய்யவுள்ளது இப்பகுதியில் சமூகப் பொருளாதார வளர்ச்சித் திட்டங்களை தொடங்குவது குறித்து விரிவான அறிக்கையை இக்குழு தாக்கல் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகளின் பற்றாக்குறை ஏதும் இல்லை என்று அப்பகுதியின் வட்டார ஆணையர் திரு பஷீர் அகமத்கான் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் இருப்பு குறித்து நேற்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் பற்றாக்குறை ஏற்படும்பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக அவர் கூறினார்

அஸ்ஸாமில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் நிலை பற்றி ஆய்வு செய்யும் நடுவர்மன்ற முடிவு வரும் வரை தேசிய குடியுரிமை பதிவேட்டில் இதுவரை தங்கள் பெயனர பதிவு செய்துக் கொள்ளாதவர்கள் காவலில் வைக்கப்பட மாட்டார்கள் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

தேவையான மக்களுக்கு போதிய சட்ட உதவியை அரசு ஏற்பாடு செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த நடவடிக்கை முழுவதும் உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடைபெறுகிறது நேபாள தலைநகர் காட்மாண்டுவுக்கும் மேற்குவங்க மாநிலம் சிலிகுரிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து நேற்று மாலை தொடங்கியது

பிரேஸில் நாட்டில் உள்ள உலகின் மிக்பெரிய மலைக்காடான கொழுந்துவிட்டு ளியும் தீயை அணைக்க ஒருபுறம் விமானம் மூலம் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படுகிறது மறுபுறத்தில் புதிதாக இதர பகுதிகளில் தீப்பற்றி ளரிய தொடங்கியுள்ளது பிரேஸிலின் ரொண்டோனியா மாநிலத்தின் வடமேற்குப் பகுதியில் பரவியுள்ள இந்த தீ கொழுந்துவிட்டு எரிவதன் காரணமாக அதன் துறைமுக நகரான வெல்ஹோ நக் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது அமேஸான் காடுகளில் பற்றியுள்ள தீயை அணைப்பது குறித்த பிரச்சினையில் பிரேசில் நாட்டுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இரண்டு ஹெர்குலஸ் விமானங்கள் ஆயிரக்கணக்கான டன் தண்ணீரை நேற்று பீய்ச்சி அடித்தன உலகின் மிகப்பெரிய மலைக்காடு என்று கருதப்படும் அமேஸான் காட்டில் நெருப்பு தொடர்ந்து நீடிக்குமானால் உலகின் பருவநிலையில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் பருவம் செய்வதற்கான நிலமாக மாற்றுவதற்காக காடுகள் அழிக்கப்படுவதும் இந்த தீ விபத்துக்கு காரணம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர்

எஞ்சிய பகுதி மேலும் எட்டு நாடுகளின் எல்லையில் உள்ளது இந்த தீயை அணைக்க இஸ்ரேல் அறிவித்த உதவியை ஏற்றுக் கொள்வதாக பிரேசில் கூறியபோதிலும் ஜி ஏழு நாடுகளின் உதவியை அது நிராகரித்துவிட்டது பிரான்ஸ் நாடு தனது நிலப்பரப்பையும் தனது காலணியில் உள்ள பகுதிகளையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று பிரேசில் நாட்டின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் இயங்கும் சமுதாய வானொலிகளின் மூன்று நாள் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது நீடித்த வளர்ச்சிக்கு சமுதாய வானொலியின் பங்களிப்பு என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் கருப்பொருளாகும்

ஆராய்ச்சி உற்பத்தி ஒலிபரப்பு சமூக நலனுக்கான செய்திகளை அறிவித்தல் போன்றவையும் இந்த விவாதத்தில் இடம்பெறும் நாட்டில் பருப்பு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என மத்திய உணவு மற்றும் பொதுவிநியோகத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

பருப்பு வகைகள் பதுக்கப்படுவதாக தகவல் கிடைத்தால் பதுக்கல்காரர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு பாஸ்வான் எச்சரித்தார் ஹாங்காங்கில் நிர்வாகத்துக்கு எதிராக போராடுபவர்களுடன் பேச்சு நடத்த தயார் என்று ஹாங்காங் தலைமை நிர்வாக அதிகாரி கேரி லாம் அறிவித்துள்ளார் என்றாலும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் அரசியல் கோரிக்கைகளை ஏற்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவரை சந்தித்த இளைஞர்களிடையே பேசுகையில் அவர் கூறினார் போராட்டக்காரர்களின் கோரிக்கை விஷயத்தில் நிர்வாகம் அலட்சியமாக நடந்து கொள்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார்

இரட்டையர் பிரிவு ஆட்டங்களில் லியாண்டர் பயஸ் ரோஹன் போப்பண்ணா திவிஜ் சரண் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் தேசிய ஊக்கமருந்து ஆய்வகம் மீதான இடை நீக்கத்தை இரண்டு மாதங்களில் விலக்கிக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நேற்று இந்த ஆய்வகத்தை பார்வையிட்ட பிறகு அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை தேசிய ஊக்கமருந்து சோதனை அமைப்பின் கட்டுப்பாட்டில் கொண்டுவந்தது பெரும் சாதனை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்